முகாம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது

தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் ராகிங் எதிர்ப்புக் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டுமென ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார்

நீர்வாரிய ஆய்வறிக்கையை திரும்பப் பெற வேண்டுமென தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது

மக்களவைத் தேர்தலை சந்திக்க பிஜேபி தேசிய செயற்குழு தீர்மானித்துள்ளது

கைப்பற்றியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது

தமிழகத்தில் உள்ள அனைத்துக் கல்லூரிகளிலும் ராகிய் எதிர்ப்புக் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டுமென தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் மாநிலத்தில் உள்ள கல்வி நிலையங்களில் ராகிங்கை முற்றிலும் ஒழிப்பதற்கான மாநில அளவிலான கண்காணிப்புக் குழுவின் கூட்டம் ஆளுநர் தலைமையில் நேற்று நடைபெற்றது உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் ராகிங் ஒழிப்பை கண்காணிப்பதற்கு தற்போதுள்ள நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக உயர் கல்வித்துறை செயலாளர் திரு மங்கத் ராம் ஷர்மா தெரிவித்துள்ளார் மேலும் கல்லூரிகளில் எக்காரணத்தை முன்னிட்டும் ராகிங்கை அனுமதிக்கக் கூடாது என்றும் இதில் ஈடுபடும் மாணவர்களுக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டுமென்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ராகிங்கை ஒழிக்க மாணவர்களிடையே நல்ல எண்ணங்களை உருவாக்க பாடுபடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையால் நிலத்தடி நீர் மாகபட்டது குறித்து மத்திய நீர்வளத்துறையின் நிலத்தடி நீர் வாரியம் தயாரித்துள்ள ஆய்வறிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மத்திய நீர்வளத்துறை செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மாநில அரசுக்குத் தெரிவிக்காமல் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் ஆய்வு மேற்கொண்டதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலத்தடி நீர் மாசு தொடர்பாக தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்கனவே விரிவான ஆய்வு நடத்தியிருப்பதுடன் இப்பிரச்னை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதும் கடிதத்தல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் அறிக்கை உள்நோக்கம் கொண்டதாகவும் பசுமை தீர்ப்பாயம் மற்றும் நீதிமன்றங்களில் மாநில அரசு முன்வைத்துள்ள வாதங்களுக்கு எதிரானதாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு இந்த அறிக்கையால் துத்துக்குடி பகுதியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சூழல் எழுந்துள்ளதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு திறன் வளர்ப்புத்திட்டம் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இதுவரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றார் மேலும் பாடத்திட்டத்தில் உள்ள கமைகளைக் குறைக்கவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறிய அமைச்சர் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிவான மாணவர்களுக்கு டேப் வழங்கப்பட்டு தமிழ் ஆங்கில மொழிகளை சரளமாக கற்றுத்தர பத்தாயிரம் வார்த்தைகள் வழங்கப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் முக்கொம்பு அணையிலிருந்து இன்று முதல் பாசனத்திற்காக அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்படும் என வேளாண் துறை அமைச்சர் திரு ஆர் துரைக்கண்ணு கூறியுள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடைமடைப் பகுதி வரை தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாகத் தெரிவித்தார் மேலும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் திரு துரைக்கண்ணு விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள உதவிப்பொறியாளர் தொழில்நட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கு விரைவில் எழுத்துத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி அறிவித்துள்ளார்

இதேபோல ஒயர்மேன் மற்றும் மின்வாரிய உதவியாளர் பணியிடங்களும் இந்த ஆண்டுக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் திரு தங்கமணி கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை முன்வைத்து அடுத்த மக்களவைத் தேர்தலை பிஜேபி சந்திக்கும் என அக்கட்சியின் மூத்தத் தலைவர் திருமதி நிர்மவா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தொடங்கிய பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளால் இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் என அனைத்துத் தரப்பினரும் பலனடைந்துள்ளனர் என்றார் எனவே அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல பாடுபடுமாறு கட்சி நிர்வாகிகளை பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விரக்தி மற்றும் பிரிவினைவாத அரசியலில் ஈடுபடுவதாகவும் அண்மையில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் இதனை மெய்ப்பிப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியதாகவும் திருமதி நிர்மலா கீதாராமன் தெரிவித்தார் அடுத்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி கூடுதல் இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் கூறினார் எழுத்தறிவின்மையைப் போக்குவதில் குழந்தைகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

இதன்மூலம் அவர்கள் எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொள்ள முடியும் என்று திரு ஜவ்டேகர் குறிப்பிட்டார் இந்தியாவில் முழுமையான எழுத்தறிவு பெற்ற நாடாக மாற்ற இன்னும் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது என்று கூறிய அவர் பாடப்புத்தகங்கள் மற்றும் கற்பிக்கும் முறையை எளிமைப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார் குழந்தைகள் விருதுக்கான விண்ணப்பங்களை இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் கேசிய சுமர்ப்பிக்குமாறு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் கல்வி விளையாட்டு கலை கலாச்சாரம் சமூக சேவை மற்றும் வீரதீரச் செயல் உள்ளிட்டவற்றில் சாதனை படைத்த குழந்தைகளும் அவர்களது நலன் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்காக பாடுபடுபவர்களும் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என திருமதி மேனகா காந்தி கூறியுள்ளார் இதுதவிர விருதுக்கான இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியும் நடத்தப்படுவதாகவும் இதில் பங்கு பெற விரும்புவோருக்கான விவரங்களை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் முகநூல் மற்றும் டுவிட்டர் பதிவுகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதமரின் முத்ரா வங்கிக் கடனுதவி திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கடனுதவி திட்டம் தங்களது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சிறுதொழிலுக்காக கடனுதவி பெற்று முன்னேறிய பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

நிறுவனம் அதன் உற்பத்திப் பிரிவுகளை சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆப்பிள் மாற்றாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அதிபர் திரு டொளால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் கரூரில் மாநில அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நடத்தப்படும் அரசு பொருட்காட்சியை மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ நேற்று தொடங்கி வைத்தார் உள்ளாட்சித்துறை மூலம் செயல்படுத்தப்படும் பணிகளுக்கு அப்பந்தம் வழங்குவதில தாம் எந்தத் செய்யவில்லை தவறும் என்று அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்களை மக்களிடையே பிரபலப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரம் பார்மஸி கல்லூரிகளில் இந்த மருந்தகங்களைத் திறக்க திட்டமிட்டுள்ளதாக இந்திய பார்மஸி கவுன்சிலின் தலைவர் திரு பி சுரேஷ் கூறியுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் அமெரிக்க ஒபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை ஜப்பானின் நவோமி ஒஸாகா வென்றுள்ளார்

இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் செர்பியாவின் நோவாக் ஜோக்கோவிச் அர்ஜென்டினாவின் ஜூவான் மார்ட்டின் டெல் போட்ரோவை எதிர்கொள்கிறார்